ராம்நாத் கோவிந்த் கலந்து கொள்கிறார்

நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளில் சுங்கக் கட்டணத்தை ரொக்கமாகச் செலுத்த மேலும் ஒரு மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது

இத்தகவலை மத்திய அணுசக்தி மற்றும் விண்வெளித் துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்

ஆயுர்வேதம் சித்தா யுனானி போன்ற இந்திய மருத்துவ முறைகளுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருப்பதாக மத்திய ஆயுஷ் துறை இணை அமைச்சர் திரு ஸ்ரீபத் யஸ்சோ நாயக் தெரிவித்துள்ளார் மருத்துவ முறைகள் அண்டை நாடுகளிலும் பிரபலமாக இந்த இருப்பதாக அவர் கூறியுள்ளார் நேபாளம் இலங்கை ஆகிய நாடுகளில் சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முறைக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாக தெரிவித்தார் யுனானி முறை மருத்துவம் பங்களாதேஷில் அவர் பிரபலமாக இருப்பதாகவும் அவர் கூறினார்

இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொருளாதார நிபுணர்கள் தொழிலதிபர்கள் நிதி வர்தகம் விவசாயம் மற்றும் சமூக அமைப்பைச் சேர்ந்தவர்கள் உட்பட பலர் பங்கேற்கிறார்கள் முடிவெடுக்கும் பணிகளில் நீதிமன்றங்களில் செயற்கை நுண்ணறிவைப் பயன்படுத்தும் உத்தேசம் ஏதும் இல்லை என்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு

பாப்டே தெரிவித்துள்ளார் நீதித் துறையில் முடிவெடுக்கும் செயல்முறையை மாற்றுவதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி திரு

எம் லோதா செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு குறித்து கவலை தெரிவித்ததை அடுத்து நீதிபதி பாப்டே இதைத் தெரிவித்தார் நுண்ணறிவு பயன்பாடு ஓரளவு உபயோகமானதாக செயற்கை இருந்தாலும் அது எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தக் கூடும் என நீதிபதி திரு

எம் லோதா தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவை நீதிமன்றங்களில் பயன்படுத்துவதற்கு முன்னர் அதன் அனைத்து நன்மை தீமைகளையும் கவனமாக எடை போட வேண்டும் என்றும் திரு லோதா கூறினார்

தாக்கலான வேட்பு மனுக்கள் நாளை மறுநாள் செவ்வாய்கிழமை பரிசீலிக்கப்படும்

இந்த விழாவில் பங்கேற்க குடியரசுத் தலைவர் திரு

இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிக்குப் பின்னர் அடுத்த நாள் குடியரசுத் தலைவர் காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வரபகவான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கிறார் குடியரசுத் தலைவரின் வருகையை ஒட்டி புதுவை விமான நிலையத்தில் இன்று டிஜிபி திரு பாலாஜி ஸ்ரீவத்சா ஆய்வு மேற்கொண்டார் அவர் காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார் இதில் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராகுல் அல்வால் நிகாரிகா பட் உள்ளிட்ட பல காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுவை காவல் துறையில் பீட் பணிகளில் ஆண் காவலர்களுடன் பெண் காவலர்களும் இணைந்து பணியை மேற்கொள்ளலாம் என அறிவித்து இருப்பதை பெண் காவலர்கள் வரவேற்று இருப்பதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் இந்த முடிவு காரணமாக தங்களின் பொறுப்பு அதிகரித்து உள்ளதாக பெண் காவலர்கள் தெரிவித்து இருப்பதாக டாக்டர் கிரண்பேடி தமது வாட்ஸ் அப் செய்தியில் கூறியுள்ளார்

பொதுமக்கள் தங்கள் குறைகளை எளிதாக தங்களுடன் பகிர்ந்து கொள்வதாக பெண் காவலர்கள் தெரிவித்துள்ளனர் என்று துணைநிலை ஆளுநர் கூறியுள்ளார் இதுவரை காவல் நிலையங்களில் ஆவணப் பராமரிப்புப் பணிகளை மட்டுமே மேற்கொண்டிருந்த தங்களுக்கு பீட் பணி வழங்கி இருப்பதால் தங்கள் பொறுப்பு அதிகரித்து இருப்பதோடு பணியில் மனநிறைவும் கிடைக்கும் என பெண் காவலர்கள் தெரிவித்துள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் தமது வாட்ஸ் அப் செய்தியில் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் மழை காரணமாக விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருந்தால் அதற்கான நிவாரணத்தை அரசு வழங்கும் என்று அம்மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் மழை பாதிப்பு குறித்த தகவல் ஏதும் இதுவரை இல்லை என்று அவர் கூறினார் கோவில்பட்டியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சித் தேர்தலில் எந்தவித குழப்பமும் இல்லை என்றும் தேர்தல் ஆணையத்தின் உத்தாவுப் படியே இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் ஜனநயாக முறைக்கு மாறாக தேர்தல் விஷயத்தில் ஏதாவது நடைபெற்றால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் திமுக தேர்தலை சந்திக்க பயந்தே நீதிமன்றத்தை நாடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழக இந்து அறநிலையத் துறை சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் யானைகள் புத்துணர்வு முகாம் நாளை மறுநாள் மேட்டுபாளையம் தேக்கம்பட்டியில் துவங்குகிறது இந்த முகாமில் பங்கேற்க புதுவை மணக்குள விநாயகர் ஆலய யானை லக்ஷ்மி நாளை அனுப்பப்படுகிறது இந்த யானைக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது நாளை காலை மணக்குள விநாயகர் ஆலயத்தில் நடைபெறும் கஜ பூஜா நிகழ்ச்சிக்குப் பின்னர் லக்ஷ்மி யானை இந்த முகாமிற்கு அனுப்பி வைக்கப்படும்

புதுவை தமிழகத்தில் இன்றும் ஒருசில இடங்களில் மழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

வளி மண்டல மேலடுக்கு சுழற்சி நகர்ந்து வருவதைப் பொறுத்து மழையின் அளவு அமையும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது

தமிழ்நாட்டில் கச்சத்தீவுக்கு அருகில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துரத்தி அடித்துள்ளனர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாகக் கூறி இவர்களை விரட்டிய இலங்கை கடற்படையினர் இவர்களது மீன்பிடி வலைகளையும் ஜிபிஎஸ் உள்ளிட்ட கருவிகளையும் சேதப்படுத்தி உள்ளனர் இந்த சேதத்தின் மதிப்பு பல லட்ச ரூபாய் அளவிற்கு இருக்கும் எனத் தெரிகிறது இலங்கை கடற்படையினரின் இந்த அத்துமீறிய செயல்களால் தங்கள் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்

இத்தினத்தை ஒட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு குஜராத் மாநிலம் சர்தார் படேல் பல்கலைக்கழத்தில் அமைந்துள்ள அன்னாரின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி சர்தார் படேல் நாட்டுக்கு ஆற்றிய சேவைகள் இணையற்றது என்றும் அது மக்களுக்கு ஒரு உந்துசக்தியாகத் திகழ்வதாகவும் கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட பலரும் சர்தார் வல்லபபாய் படேலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர்

காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுங்கச்சாவடிகளில் சுங்கக் கட்டணத்தை ரொக்கமாக செலுத்த மேலும் ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது

ராம்நாத் கோவிந்த் கலந்து கொள்கிறார் புதுவையில் போலீஸ் பீட் பணியில் தங்களையும் இணைத்திருப்பதை பெண் காவலர்கள் வரவேற்றுள்ளனர்